நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

நடைபெற்றது

அறிவித்துள்ளது

வீரர் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்திக் கொண்டாடுமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் உத்திரபிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது நமது கடமை மற்றும் பொறுப்பு என்றார்

புதிய வேளான் சட்டங்கள் இடைத்தரகர்களின் தலையீட்ளட அகற்றி விவசாயிகள் நேரடியாக பயன்பெற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சாலைபோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுயசார்பு நிதி உதவித் திட்டம் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சிறு வியாபாரிகளுக்கு உதவிகரமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சொத்துரிமை அட்டை திட்டம் கிராமப்புறங்களில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சிளைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக அமைந்தள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் கோவிட் பெருந்தொற்று பரவல் மற்றும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதில் பெரிய மற்றும் வளர்ந்த நாடுகளைவிட இந்தியா சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக மத்திய ககாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் தொற்று பாதிப்பு அதிகமுள்ள ஆந்திரா கேரளா தெலங்காளா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அவர் ஒரே விதமான அனுகுமுறைகளை ஒட்டுமொத்த நாடும் ஒருங்கிணைந்து பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார்

வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் கோவிட் தொற்றுக்காள தடுப்பூசி தயாராகிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் முந்தைய நிதிக்குழுக்களின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆணையத்திற்கான ஆலோசனை குழு மற்றும் உயர் சிறப்பு கல்வி நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைகளுக்குப் பிறகு நிதிக்குழு தனது அறிக்கையை இறுதி செய்துள்ளது இந்த அறிக்கையின் நகல் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடமும் வழங்கப்பட உள்ளது அதன்பின்னர் இந்த அறிக்கை மற்றும் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் தின்டுக்கல் மாவட்டம் குதிரையாறு அணை மற்றும் தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது அந்தந்த பள்ளிக் கூடங்களில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பெற்றோர்கள் பங்கேற்று கருத்துகளை தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு கோவிட் தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகும் நிலையில் நிலைமைக்கு ஏற்ப பள்ளிகளை திறக்கலாம் என பெற்றோர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைம் வழக்கறிஞர் திரு விஜய் நாராயன் இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான அரசானை கடந்த ஏழாம் தேதியே பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறி அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஆனால் இத்தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அதன் முடிவு தெரியும்வரை எந்த உத்தரவும் பிறப்பிக்க்கூடாது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழக அரசின் நிலைப்பாட்டை பதிவு செய்துகொண்டு வழக்கை முடித்துவைத்து உத்தரவிட்டனர்

கர்நாடகாவில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுப்பது குறித்து தமிழக முதலமைச்சா் அம்மாநில அரகடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு

தீபாவளி பண்டிகையின் போது அரசு உத்தரவின்படி காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் மக்கள் பாதுகாப்பாக பட்டாக வெடித்து தீபாவளியை கொண்டாடுமாறும் திரு கருப்பணன் கேட்டுக்கொண்டார்

மதுரை மேற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய சமுதாயக் கூட கட்டுமாளப் பணிகளை தொடங்கி வைத்தபின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஊரனிகளுக்கான நீர்வரத்து கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட திரு செல்லூர் ராஜூ இதபோன்ற பனிகளுக்காகத்தான் நீர் மேலாண்மையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநகராட்சிக்கான இரன்டாவது பரிசு மதுரை மாநகராட்சிக்கு கிடைத்துள்ளது என்றார்

நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசனும் வலியுறுத்தியுள்ளார் மாவட்ட செய்திகள் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலக புதுச்சேரி பிரிவு சார்பில் கடலூரில் நடைபெற்ற கோவிட் விழிப்புனர்வு வாகன பிரச்சரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர் சாகமூரி இன்று தொடங்கி வைத்தார் துத்துக்குடி மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்காக எட்டாயிரம் சிசிடிவி கேமிராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயகுமார் கூறியுள்ளார்

இதன்படி டுவெள்டி டுவெள்டி போட்டிக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் டி நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார் அணித்தலைவர் விராட் னேலி அடிலெய்டில் நடைபெற உள்ள முதலாவது டெஸ்ட் போட்டிக்கு பிறகு நாடு திரும்பவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளளது மகளிர் டுவெண்டி டுவெண்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியின் இறதி ஆட்டத்தில் சூப்பர் நோவாஸ் அனி இன்று டிரையல் பிலேசர் அணியை எதிர்கொள்கிறது